வணக்கம் ஆல்இண்டியாரேடியோ புதுச்சேரி

புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரசுக்கும் பாரதிய ஜனதாவிற்கும் இடையே கூட்டணி உடன்பாடு இறுதியாகி உள்ளது

திரிபுரா மாநிலத்திற்கான புதிய திட்டங்களால் மாநிலத்தில் மக்களின் வாழ்க்கை எளிதாகும் என்றும் வடகிழக்கு பிராந்தியத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான தொடர்பு மையமாக திரிபுரா மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் வங்கதேச பிரதமர் திருமதி ஷேக் அசினா குரல் பதிவு மூலம் இந்நிகழ்ச்சியில் வழங்கிய செய்தியில் அரசியல் தடைகள் வர்த்தகத்திற்கு எதிரான தடைகளாக மாறிவிடக் கூடாது என்றார் மைத்ரிசேது பாலம் மக்களின் உயிர் நாடியாக திகழும் என்றும் அவர் குறிப்பிட்டார்

மகாபாரத காலத்தில் இருந்து விடுதலை போராட்ட காலம் வரையிலும் அதற்கு பின்னரும் நாட்டு மக்களுக்கு உணர்வூக்கம் அளித்து வருகின்ற ஞானக் களஞ்சியம் பகவத்கீதை என்றும் ஆதிசங்கரர் முதல் மகாத்மா காந்தி வரை மகான்களால் பல்வேறு விதமாக அணுகப்பட்ட பகவத்கீதையின் பல்வேறு விளக்கங்களை இளைஞர்கள் மற்றும் எதிர்கால தலைமுறைக்காக தொகுத்தளிப்பது மிக சிறந்த சாதனை என்றும் பிரதமர் கூறினார் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த தர்மார்த்த அறக்கட்டளை இந்நூலை பதிப்பித்துள்ளது அறக்கட்டளையின் தலைவர் டாக்டர் கரன்சிங் ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் திரு மனோஜ் சின்ஹா உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் கலந்துகொண்டனர்

கொரோனா நிலவரங்கள் காரணமாக நேற்று வரை மாநிலங்களவை அலுவல்கள் காலையிலும் மக்களவையின் அலுவல்கள் மாலையிலும் நடைபெற்று வந்த நிலையில் இன்று முதல் இரு அவைகளும் வழக்கமான நேரத்திற்கு மாறியுள்ளன

துறை இணையமைச்சர் திரு ராவ்சாகேப் தான்வே இன்று மக்களவையில் எழுத்து மூலமான பதில் ஒன்றில் இதனை தெரிவித்தார் சர்க்கரை பாகில் இருந்து எத்தனால் மற்றும் கழிவுபாகு தயாரிக்கவும் சர்க்கரை ஆலைகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார்

இதற்கிடையே மகராஷ்டிரா கேரளா பஞ்சாப் தமிழகம் குஜராத் மற்றும் கர்நாடகாவில் புதிதாக கண்டறியப்படும் கொரோனா நோயாளிகளின் தினசரி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது

இனி தேமுதிக வேறு கூட்டணியை நாடுமா அல்லது தனியாக போட்டியிடுமா என்பது தெளிவாகவில்லை இதற்கிடையே திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகளை இனம் காணும் பணிகள் நடைபெற்று வருகின்றன

துணை நிலை ஆளுநரின் ஆலோசகர் திரு ஏ பி மகேஸ்வரி சிறப்பு செயலாளர் திரு சுந்தரேசன் ஆகியோர் உடன் சென்றனர் தவளக்குப்பம் சந்திப்பில் இருந்து துணை நிலை ஆளுநர் மற்றோரு பொதுப் பேருந்தில் ஏறி அபிஷேகப்பாக்கம் வரை சென்று ஆய்வு செய்தார் இப்பயணத்தின்போது பொதுமக்கள் தெரிவித்த குறைகள் தேர்தல் முடிந்தவுடன் சரி செய்யப்படும் என்றும் இதற்கான திட்டங்கள் அதிகாரிகளின் ஆலோசனை அடிப்படையில் உருவாக்கப்படும் என்றும் துணை நிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார்

கொரோனா தொற்றினால் உயிரிழப்பு எதுவும் இருக்கவில்லை

நாளை வரிச்சக்குடி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இதே போல சிகிச்சை அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டின் மின்சார வாகன துறை இதுவரை தொழில்நுட்ப செலவு உள்கட்டமைப்பு குறைபாடுகள் போன்ற பிரச்சனைகளை சமாளிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்துள்ள நிலையில் இனி அடுத்த கட்டத்தில் நிதி தேவைகள் குறித்து கவனம் செலுத்த வேண்டி இருப்பதாக நிதி ஆயோக் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் வீடுகள் குடும்பத்தின் பெண் உறுப்பினர் ஒருவரின் பெயரிலோ அல்லது பெண் உறுப்பினரை முதல் பெயராக கொண்ட கூட்டு பெயரிலோ பதிவு செய்யப்படுவதை அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் நல்ல வசதியான வீடு கிடைத்துவிட்டால் பெண்கள் குழந்தைகள் உட்பட குடும்பத்தினர் அனைவரின் வாழ்விலும் சாதகமான பல தாக்கங்கள் ஏற்படும் என்றும் அவர் கூறியுள்ளார்